இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் கூறியுள்ளார் மத்திய அரசு பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான கலால் வரியை உயர்த்தியுள்ளது

அரசு மற்றும் தனியார் ஆய்வுக்கூடங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று புதிய ஆய்வுக்கூடங்களுக்கு அனுமதி அளிக்கும் பணியை மத்திய ககாதாரத்துறை அமைச்சகம் மேற்கொண்டு வருகிறது

இந்திய விமானப்படை மற்றும் தனியார் விமானங்களும் இச்சேவையில் இடம் பெற்றுள்ளது

வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களை இந்தியா கொண்டுவருவது தொடர்பாக பரவலாள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வெளியறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

அமெிக்கா இங்கிலாந்து சிங்கப்பூர் மற்றும் இதர நாடுகளில் இருந்தும் பதிவு செய்த இந்தியா்கள் தாய்நாடு திரும்புவதற்கான பணிகளை துதரகங்கள் மேற்கொண்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆயிரக்கணக்கான தொழிலாளா்கள் வெளிநாடுகளில் வேலை இழந்த காரணத்தால் அவா்கள் இந்தியா திரும்பியதும் அவர்களுக்கான நலன் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அந்தந்த மாநில அரசுகளுடன் தகவல்கள் பரிமாறிக் கொள்ளப்படும் என்று அதிகாரப்பூர்வ வட்டாரங்கள் தெரிவித்தன வெளிநாடுகளில் தங்குதவதற்கான அனுமதிகாவம் முடிந்தவர்களுக்கும் மருத்துவ உதவிக்காக இந்தியா வருபவா்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது வெளிநாடுகளில் உள்ள இந்திய துதரகங்கள் இந்தியா்களின் நிலவரம் குறித்து உன்னிப்பாக கவளித்து வருவதாகவும் அவர்கள் இந்தியா திரும்புவதற்கான அனுமதிகளை வழங்குவதுடன் கூடுதல் விவரங்களை சேகித்து வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களை மீட்பதற்கு கூகுள் ஃபார்ம்ஸ் மூலம் விண்ணப்பங்களை நிரப்பி அனுப்பலாம் என்றும் சமூக வலைத்தளங்களில் வரும் செய்தியை நம்ப வேண்டாம் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது வாட்ஸ் ஆப் மற்றும் பிற இணையதளங்களில் வெளியாகும் செய்தியில் உண்மை இல்லை என்று அரசு தெரிவித்துள்ளது இந்த போலியான இணையதள தொடர்புகளை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அதிகாரப்பூர்வமான இந்திய துதரகங்களின் இணையதளங்களில் மட்டும் பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்தியாவில் தங்கியுள்ள வெளிநாட்டவருக்கான விசா காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது

தற்போதைய நிலையில் இந்தியாவில் தங்கியிருக்கும் வெளிநாட்டவர்களுக்கு மே மூன்றாம் தேதி வரை அனுமதி வழங்கப்பட்டிருந்தது

இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த மருந்தின் மூலம் நோயாளியின் உடலில் எதிர்ப்பு சக்தியை பிறப்பிக்கும் அனுக்கள் உருவாக்குவதற்கு வாய்ப்புள்ளதாக அவர் கூறியுள்ளார் சென்ற மாதம் தொடங்கப்பட்ட இந்த ஆய்வின்படி பெருச்சாளிகளில் இதற்கான பரிசோதகைள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார்

இஸ்ரேல் உயிரியல் ஆராய்ச்சி அமைப்புடன் சர்வதேச மருந்து தயாரிப்பு நிறுவனமும் இணைந்து தடுப்பு மருந்து உற்பத்தி செய்வதற்கான திட்டம் உள்ளதாக அந்த பத்திகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார்

பெட்ரோல் மற்றும் டீசலுக்கான கலால்வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது

மத்திய மாநில அரசுகளின் பல்வேறு துறைகளும் தனியார் நிறுவனங்களும் முதலமைச்சின் பொதுநிவாரண நிதிக்கு நள்கொடைகளை வழங்கியதற்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் தனியார் நிறுவனங்கள் ஆண்டு பொதுக் கூட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக நடத்தி கொள்ளலாம் என்று மத்திய வர்த்தக விவகாரங்கள் துறை அமைச்சகம் கூறியுள்ளது இது தொடர்பான சுற்றறிக்கை வர்த்தக நிறுவனங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது ஆண்டுதோறும் நடைபெறும் இத்தகைய கூட்டங்களில் நிறுவனங்கள் நிதிநிலை குறித்த அறிக்கைகளையும் அடுத்த ஆண்டுக்கான திட்டங்களையும் பொதுவாக ஆலோசிப்பது உண்டு

நிறுவன பங்குதாரர்களுக்கு வழங்கப்படும் ஈவுத்தொகைகளையும் இதர விவரங்களையும் மின்னனு பரிமாற்றத்தின் மூலம் மேற்கொள்ளுமாறு அரசு அறிவுறுத்தியுள்ளது முன்னாள் மத்திய அமைச்சள் தலித் எழில்மலை இன்று காலை மாரடைப்பால் காலமானாா்

அவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் திருச்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்

அவர் பாட்டாளி மக்கள் கட்சி அஇஅதிமுக பகுஜன் சமாஜ் கட்சிகளில் உறுப்பினராக இருந்துள்ளார் அவரது மறைவுக்கு அஇஅதிமுக சார்பில் அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான திரு

பன்னீர் செல்வம் கட்சியிள் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோரும் இரங்கல் தெரிவித்துள்ளனா் திமுக தலைவர் திரு

க

ஷா்ஜாவில் இன்று அதிகாலை அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது இந்த கட்டிடத்தில் வசித்தவர்கள் பெரும்பாலானோர் இந்தியர்கள் ஷா்ஜா பாதுகாப்பு படையினர் விரைந்து செயல்பட்டதை அடுத்து பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது

கட்டிடத்தில் உள்ளவர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டுள்ளனர்